காணொலிகாட்சிவாயிலாகஆலோசனைநடத்துகிறார்

தொற்றின் தீவிரத்தைகருத்தில் கொண்டுஅரசுஎடுக்கும் நடவடிக்கைகளுக்குபொதுமக்கள் முழுமையாகஒத்துழை்பு அளிக்கவேண்டுமென்றுமுதலமைச்சா் திருளடப்பாடிபழனிசாமிகேட்டுக் கொண்டுள்ளார்

காணொலிகாட்சிவாயிலாகநடைபெறஉள்ள இந்தஆலோசனைக் கூட்டத்தில் நோய்த்தொற்றுதடுப்புப் பணிகள் குறித்துவிரிவாகவிவாதிக்கப்படஉள்ளது ஊரடங்கு உக்கரவின் செயலாக்கம் குறித்துமத்தியஅரசுஅறிவித்தசிறப்பு திட்டங்களைமுறைப்படுத்துவதுகுறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்படஉள்ளதாகளமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார்

இன்றுசென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறுகூறினார்

கடனுக்கானதவணத் தொகை மூன்றுமாதங்களுக்குவசூலக்கக்கூடாதுஎன்று வங்கிகளுக்குஅறிவுறுத்தப்பட்டபோதிலும் சில வங்கிகள் இதனைசெயல்படுத்தாமல் இருப்பதுகுறித்ததகவல் அரசின் கவனத்திற்குவந்திருப்பதாகஅவர் கூறினார் இது குறித்தமத்தியஅரசிடம் வலியுறுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார்

தில்லியில் நடைபெற்றதப்லிகி ஜமாத் மாநாட்டில் பங்கேற்றவர்கள் காரணமாகநோய் தொற்றுஅதிகரித்துள்ளதாகதிருலாவ் அகர்வால் தெரிவித்தார்

இந்தநோய் தொற்றுபரவாமல் தடுப்பதற்காகமேற்கொள்ளப்பட்டுவரும் நடவடிக்கைகள் குறித்த இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாகஎமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார்

இதுதொடர்பாகபொதமக்களுக்குஏழுதியகடிதத்தில் இந்ததொற்றினைகுறைத்துமதிப்பிட்டதால் பலவளர்ந்தநாடுகள்கூடகடுமையாகபாதிக்கப்பட்டுள்ளதுஎன்றுகூறியுள்ளார் கண்ணுக்குதெரியாதஎதிரியாக இருப்பதால் நாம் மறைவாக இருப்பததான் விவேகமானதுஎன்றசாணக்கியரின் கூற்றையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்தவைரஸ் தொற்றுக்குஎதிராகபோரில் அனைத்துதரப்பினரும் ஒத்துழைப்பு அளிக்கவேண்டுமென்றும் திருசாஹிவலியுறுத்தியுள்ளார்

வெங்கடேஸ்வரன் வழங்கும் அறிந்ததும் அறியாததும் குறித்தபதிவு

எமதுசெய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இதனைத் தெரிவித்தார்

சிதம்பரம் கூறியுள்ளார் எமதுசெய்தியாளிடம் இதனைதெரிவித்தஅவர் பிரதமின் அனைவருக்கும் சமையல் ளிவாயு திட்டத்தின்கீழ் இணைப்பு பெற்றவர்களுக்கு இவை வழங்கப்படஉள்ளதாககூறினார்

இன்றுஎமதுசெய்தியாளரிடம் அவர் இதனைதெரிவித்தார்

இது பொதுமக்களிடையேமிகுந்தவரவேற்பைபெற்றுள்ளதாகளமதுசெய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர்

ராமன் கூறியுள்ளார்

கதிரவன் வழங்கினார்